நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் மனதின் குரல் தொகுப்பு நாலை இன்று புதுடில்லி யில் நிதி அமைச்சர் திரு அருண்ஜெய்ட்லி வெளியிட்டார்

நாராயணசாமி தாக்கல் செய்தார் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் புதுவை நாட்டின் முன்னோடி மாநிலமாகத் திகழ்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார்

ஜ க தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தனது பதவிக்காலத்தில் ஒரு கோடியே முப்பது லட்சம் வீடுகளை கட்டித்தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

கட்டுமானத்துறையில் அதிநவீன தொழில்நுட்பம் சிறந்த கட்டுமானத்திற்கு அத்தியாவசியம் என்று கூறிய பிரதமர் பேரிடர்களை சமாளிக்கவும் மின்சாரத்தை சிக்கனப்படுத்தும் விதமாகவும் வீடுகள் கட்டுவதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

டெல்லி மருத்துவமனை ஒன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தகவல் வெளியாகி உள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இடைக்கால பட்ஜெட் கூட்டம் இன்று நடைபெற்றது

ஏப்ரல் முதல் ஆகஸ்ட மாதம் வரையிலான அரசுத் துறை செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது

அவற்றுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது

இந்த சட்ட முனைவரைவுகள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன

இதை அடுத்து இந்த மசோதாவும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக புதுச்சேரியை ஆளும் காங்கிரஸ் அரசு நூற்றுக்கும் மேற்பட்ட தேர்தல் அறிவிப்புகள் உள்ளிட்ட சட்டமன்ற பட்ஜெட் அறிவிப்புகளை செயல்படுத்தவில்லை என்று கூறி அஇஅதிமுக என் ஆர் காங்கிரஸ் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கை முன்பாக தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வெளிநடப்பு செய்தனர்

நாராயணசாமி கூறியுள்ளார் ழுதலமைச்சர் இன்று சட்டமன்றத்தில் தாமாகவே முன்வந்து வெளியிட்ட அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார்

நாராயணசாமி தெரிவித்தார்

சட்டப்பேரவைக் கூட்டத்திற்குப் பின்னர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் யூனியன் பிரதேசமான புதுவையில் பட்ஜெட்டுக்கு மத்திய நிதி அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் ஒப்புதல் தேவைப்படும் நிலையில் தற்போது மத்தியில் உள்ள அரசு புதுச்சேரி தொடர்பான எந்த விஷயத்திற்கும் உடனடி ஒப்புதல் தராத சூழ்நிலை இருப்பதால் மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும் நிலையில் அப்போது முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்குள் அஇஅதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்கப் பார்ப்பதாகவும் கூறினார் முன்னதாக அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரியை ஆளும் காங்கிரஸ் அரசு ஒவ்வொரு முறையும் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வழிவகைகள் இருந்தும் அதைச்செய்யாமல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பொறுப்பை தட்டிக் கழித்து வருவதாகக் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் அரசு சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் கூறிய அறிவிப்புகளைக் கூட நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதாகவும் சட்டமன்றத்தில் விவாதம் ஏதுமின்றி வரிகள் உயர்த்தப்பட்டு வருவதாகவும் கூறினார்

கலை பண்பாட்டுத் துறை அமைச்சர் திரு

நாராயணசாமி வழங்கினார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு

அருண்ஜெய்ட்லி வெளியிட்டார்

நாராயணசாமி தாக்கல் செய்தார் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் புதுவை நாட்டின் முன்னோடி மாநிலமாகத் திகழ்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார்